மாவோயிஸ்ட் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை குறித்து இடதுசாரி தீவிரவாத பாதிப்புக்குள்ளான ஏழு மாநிலங்களின் காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனை நடத்தியுள்ளனர்

சர்வதேச சமுதாயத்தில் இந்தியா மிகப்பெரிய உந்து சக்தியாக விளங்குகிறது என்று இணு தலைமைச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் பாராட்டியிருக்கிறார் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது

எட்டு உறுப்பு நாடுகளை கொண்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார்

இந்திய சீன பரஸ்பர உறவு குறித்து அவர்கள் விவாதிக்கிறார்கள் இருநாட்டு ஒத்துழைப்புடன் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பது குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது சீன அதிபர் மட்டுமின்றி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடனும் பிரதமர் பேச்சு நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் முழு உறுப்பினராக கடந்த ஆண்டு சேர்ந்த பிறகு இந்தியா முதன் முறையாக கலந்து கொள்வது இந்த மாநாடுதாள் இதுதவிர சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளும் இதில் உறுப்பு நாடுகளாக உள்ளன அண்மையில் சீனா அதிபரையும் அதிபரையும் பிரதமர் திரு மோடி சந்தித்து பேசியதையடுத்து இந்த மாநாடு நடைபெறுவதால் சீனா ரஷ்யா மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளுடன் இந்தியாவின் உறவு மேலும் மேம்படுவதற்கு பிரதமரின் இந்த பயனம் உதவிகரமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒத்துழைப்பை அதிகரிப்பது உறுப்பு நாடுகளிடையே இணைப்பை ஏற்படுத்துவது அமைதியையும் ஸ்திரத்தன்மையும் நிலைநாட்டுவது ஆகியவைஇந்த மாநாட்டின் முக்கிய விவாத பொருளாக இருக்கும் ஷங்காய் ஒத்துழைப்பு உறப்பு நாடுகளிடையே உறவை செழுமைப்படுத்துவதற்கு இந்த மாநாடு பேருதவியாக இருக்கும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் வசித்து வரும் ரோஹிங்கியா முஸ்லீம் பற்றிய கணக்கெடுப்பை நடத்துமாறு அனைத்து மாநிலங்களும் கேட்டுக்கொள்ளப் பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ரோஹிங்கியா முஸ்லீம்களை அவா்களது நாட்டிற்கு திருப்பி அனுப்புவது தொடர்பாக ஜம்மு வில் நேற்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு அவர் பதில் அளித்தார் மாநிலங்கள் எடுக்கும் கணக்கெடுப்பு அறிக்கையை உள்துறை அமைச்சகம் பெற்ற பிறகு அவர்களின் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கை தொடங்கும் என்று அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்தியப்பிரதேச மாநில வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் கூறிய குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் அக்கட்சிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் இடம் பெறவில்லை என்று தெரிவித்துள்ளது

இது குறித்த விவரங்களை புதுதில்லியில் நேற்று சிபிஐ செய்தி தொடர்பாளர் திரு ஆர் கே கெளர் வெளியிட்டா் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் தலைவராகவும் மற்றொன்றின் மேலாண் இயக்குநராகவும் திரு முத்தையா இருந்தபோது குற்ற சதி ஏமாற்றுதல் மோசடி ஆவணங்களை அழித்தல் போன்ற குற்றங்களை புரிந்ததாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார்

முக்கியமான நிதித்துறையை தமது பொறுப்பில் வைத்துக் கொண்டு உள்துறையை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துணை முதலமைச்சர் திரு ஜி பரமேஸ்வர்ரா க்கு ஒதுக்கியுள்ளார் ஆளும் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் மதச்சார்ப்பற்ற ஜனதா தளத்துக்கு இடையே சர்ச்சையை ஏற்படுத்திய எரிசக்தி துறையையும் முதலமைச்சரே தம் வசம் வைத்துள்ளார்

உத்திரபிரதேசம் ஜான்பூர் சுல்தான்பூர் மாவட்டங்களில் ஐந்து பேரும் உன்னாவ் மாவட்டத்தில் மூன்று பேரும் ரேபரெய்லி உள்ளிட்ட மேலும் இரண்டு மாவட்டங்களில் தலா மூன்று பேரும் மற்றம் நான்கு மாவட்டங்களில் தலா ஒருவரும் இடி மின்னலுக்கு பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடி மின்னலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தவா நான்கு வட்சும் ரூபாய் வீதம் நிதி உதவி வழங்கிடுமாறு மாவட்ட அதிகாரிகளுக்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் சஹர்ஷா மாவட்டத்தில் மட்டும் எட்டு பேர் இடி மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர்

உயிரிழந்தவர்களில் பெரும்பாலோார் தோட்டங்களில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பீகார் மாநில அரசும் தலா நான்கு வட்சும் ரூபாய் வீதம் வழங்க உத்தரவிட்டுள்ளது உயிரிழப்பு மட்டுமன்றி மா லிச்சி மற்றும் சோளப்பயிர்களும் பெருமளவு சேதமடைந்துள்ளன

சாதாரண நாட்டுப்படகுகளை இந்த உத்தரவு கட்டுப்படுத்தாது என்று கேரளா அரசு அறிவித்துள்ளது இந்த தடை காரணமாக பாதிக்கப்படும் மீனவ மக்களுக்கு தடை காலம் வரை இலவச ரேஷன் வழங்கப்படும் என்றும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது சர்வதேச சமுதாயத்தில் இந்தியா மிகப்பெரிய உந்து சக்தியாக விளங்குகிறது என்று ஐநா தலைமைச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் பாராட்டியிருக்கிறார் இந்தியா ஐநா வளர்ச்சி பங்களிப்பு நிதியத்தின் முதவாம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றியபோது இந்த கருத்தை அவர் வெளியிட்டார் வளரும் நாடுகளில் நீடித்த வளர்ச்சி இலக்கை நிறைவேற்றுவதற்காக கடந்த ஆண்டில் இந்த நிதியம் உருவாக்கப்பட்டது பத்து ஆண்டுகளில் பத்து கோடி டாவர் நிதியை இதற்கு வழங்க இந்தியா ஒப்புக் கொண்டுள்ளது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்த நிதியத்தின் கீழ் காமன்வெல்த் நாடுகளுக்கான தனி பிரிவு ஒன்றை இந்திய அரசு ஏற்படுத்தியது நிதியம் தொடங்கப்பட்டதில் இருந்து முதல் திட்டத்திற்கு பத்து லட்சம் டாலராக இருந்தஇந்தியாவின் பங்களிப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளது என்று ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு சையத் அக்பருதீன் தெரிவித்துள்ளார் ஐநா மன்றத்தில் இந்த பணிகளில் இந்தியாவின் பங்களிப்புக்கு தலைமைச் செயலர் நன்றி தெரிவித்துக் கொண்டார்

இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிப்புக்குள்ளாகியுள்ள ஏழு மாநிலங்களின் காவல்துறை உயரதிகாரிகள் ஷ்டிஸா தலைநகர் புவனேஸ்வரில் கூடி மாவோயிஸ்ட் தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் மாநிலங்களின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனா் ஆந்திரபிரதேசம் தெலங்கனா சத்திஷ்கா் மேற்குவங்கம் பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஸா மாநிலங்களைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் இநத ஆலோசனை குறித்து ஒடிஸா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஆர் பி ஷாமா செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாநிலங்களின் எல்லையோரங்களில் தளித்தோ கூட்டாகவோ பாதுகாப்புப் படையினரின் ரோந்து பணியை ஒருங்கிணைந்து செயல்படுத்துவது இடதுசாரி தீவிரவாதம் பற்றிய புலனாய்வு தகவல்களை பகிா்ந்து கொள்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகத் தெரிவித்தாா்

ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தாளை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்று இறுதிப்போட்டிக்கு தகுதிபெற்றுள்ளது

பங்களாதேஷ் மலேசியா அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் வெற்றி பெறும் அணியை நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா எதிர்கொள்ளும்